அமர்வில் இன்று உரையாற்றுகிறார்

சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான நீண்ட கால நடவடிக்கைகள் குறித்து சும்பந்தப்பட்ட நிபுணர்களுடன் நித்தி ஆயோக் ஆலோசனைகளை தொடங்கவுள்ளது

மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக திரு அரவிந்த் சக்சேனா பொறுப்பேற்றார்

அயர்லாந்தையும் இங்கிலாந்து அணி சீனாவையும் எதிர்கொள்கின்றன

வேளாண் துறையில் நீடித்த வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது இன்று தொடங்கும் இந்ந மாநாட்டின் முதல் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து இந்த மாநாட்டில் பிரதமர் உரையாற்றுவார் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே தெரிவித்தார் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்களான திறன் மேம்பாட்டு திட்டம் முத்ரா வங்கி கடன் திட்டம் டிஜிட்டல் இந்தியா திட்டம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் சரக்கு மற்றும் சேவை வரிகள் தொடர்பாகவும் பிரதமர் இந்த மாநாட்டில் எடுத்துரைப்பார் இந்த மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் திரு மோடி நாளை பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களைச் சந்தித்துப் பேசவுள்ளார் சீள அதிபர் திரு லீ ஜின் பிங் ஜெர்மன் பிரதமர் திருமதி எஞ்சவா மெர்க்கல் நெதர்வாந்து பிரதமர் திரு மாரக் ருடே ஆகியோரையும் பிரதமர்திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதூப்பு உறவுகள் குறித்து பேக்க நடத்தவுள்ளார் முன்னதாக நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபிய இளவரசர் திரு முகமது பின் சல்மானை சந்தித்துப் பேசினார் பொருளாதாரம் எரிசக்தி பாதுகாப்பு பெட்ரோலியம் உணவுப்பாதுகாப்பு நிதி தொழில்நட்பம் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்தழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக அவர்கள் இருவரும் ஆலோசனை நடத்தினர் ஐ நா பொதுச்செயலர் திரு அன்டோளியா குட்ரஸையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்துப் பேசினார் பருவ நிலை மாற்றம் தொடர்பாகவும் அதை எதிர்கொள்வதில் இந்தியாவின் பங்கு தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் நேற்று பியூனஸ் அயர்ஸில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி ஒன்றிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் மக்களை மகிழ்ச்சியுடனும் நலமுடனும் வைத்திருக்க யோகா உதவுகிறது என்று அவர் தெரிவித்தார் மன அமைதியை கொடுப்பதுடன் குடும்பம் சமூகம் மற்றும் உலக அமைதிக்கு யோகா முக்கிய பங்காற்றுகிறது என்றார் இந்திய கலை கலாச்சாரம் உள்ளிட்டவற்றில் அர்ஜென்டினா ஆர்வத்துடன் இருப்பதாகவும் இரு நாடுகளையும் யோகா இணைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அர்ஜென்டினா கால்பந்து வீரர்களுக்கு இந்தியாவில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான நீண்ட கால நடவடிக்கைகள் குறித்து சும்பந்தப்பட்ட நிபுணர்களுடன் நித்தி ஆயோக் ஆலோசனைகளை தொடங்கவுள்ளது இதன் ஒரு பகுதியாக புதிய இந்தியாவுக்கான சுகாதார நடைமுறைகள் என்ற தலைப்பில் இன்று கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது இதில் அரசுத்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த வல்லுனர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொளகின்றனர் நடைமுறையில் உள்ள சுகாதாரத்துறை திட்டங்கள் எதிர்காலத்தில் தற்போது மேற்கொள்ளப்படவேண்டிய திட்டங்கள் அவற்றுக்கான நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இதில் விவாதிக்கப்படவுள்ளது தொழில்முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் புதிய தொழில் நிறுவனங்கள் வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதுடன் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்றன என்றார் வேளாண்துறை சேவைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

மத்தியப்பிரதேசம் திரிபுரா பீகார் ஜம்மு காஷ்மீர் மிசோரம் சிக்கிம் தெலங்காளா மேற்கு வங்கம் ஆகிய எட்டு மாநிலங்கள் சௌபாக்யா திட்டத்தின் கீழ் இலக்கை அடைந்துள்ளன என்று கூறினார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்தத் திட்டத்தின்கீழ் நாடு முழுவதும் இதுவரை இரண்டு கோடியே ஒரு லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மத்திய ஆயுதப்படைகளில் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் மற்றும் கோர்க்கா சமூகத்தினர் சேருவதற்கான உயர விதிமுறைகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது

புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆணையத்தின் மூத்த உறுப்பினர் பேராசிரியர் பிரதிப் குமார் ஜோஷி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார்

இவ்வாண்டு ஜுன் மாதத்தில் இருந்து தலைவர் பொறுப்பையும் கவனித்து வந்த அவர் தற்போது முறைப்படி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விடுப்பில் அனுப்பப்பட்டதை எதிர்த்து சிபிஐ இயக்குநர் திரு அலோக் வர்மா தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது இத்தொடர்பாக அவரது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவரது பணிகளை தடுப்பதற்கான அதிகாரம் அரசுக்கு உள்ளதா என்பது குறித்து முதலில் ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தது சிபிறு இயக்குநர் திரு அலோக் வர்மாவும் சிறப்பு இயக்குநர் திரு ஆர் கே அஸ்தானாவும் ஒருவருக்கொருவர் புகார் கூறியதையடுத்து அவர்கள் இருவரையும் கட்டாய விடுப்பில் செல்லுமாறு அரசு உத்தரவிட்டது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வள்கொடுமை தொடர்பாக ஏழு ஆண்டுகளுக்குள் புகார் அளிக்க வேண்டும் என்ற சட்ட விதிமுறை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது சுட்ட அமைச்சகத்துடன் ஆலோசனை நடத்தியப்பின் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அந்த அமைச்சகத்தின் செயலாளர் திரு ராகேஷ் ஸ்ரீவஸ்தவா குழந்தைகள் பாதுகாப்பிற்கு அரசு அதிக முன்னுரிமை கொடுத்து வருகிறது என்றார் தற்போது இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதன் மூவம் குழந்தை பருவத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்கள் எந்த வயதிலும் அது தொடர்பாக புகார்களை தெரிவிக்கலாம் என்று கூறினார் ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அடுத்த மாதம் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தெலங்கானாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்னாத் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பல்வேறு இடங்களில் பேரணிகளில் பங்கேற்று நேற்று உரையாற்றினர் இதேபோல் ராஜஸ்தானிலும் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

தமிழ் தேசிய கூட்டணியில் அதிக உறுப்பினர்களைக் கொண்ட இலங்கை தமிழ் அரசு கூட்சி உறுப்பினர்கள் அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி உள்ளனர் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றிபெறக்கூடிய ஒருவரை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் அதில் கேட்டுக் கொண்டுள்ளனர் தற்போது நாட்டில் பிரதமர் இருக்கிறரா இல்லையா என்ற குழப்பம் நிலவுவதாகவும் இத நீடிக்கக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த கோரிக்கையை தொடர்ந்து ஐக்கிய தேசிய முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்களை அதிபர் எமத்ரி பால சிறிசேனா இன்று சந்தித்துப்பேசவுள்ளார் அரசியல் சிக்கலுக்கு தீர்வுகாண்பது குறித்து அதிபர் அவர்களுடன் ஆவோசனை நடத்தவிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜி இருபது உச்சி மாநாட்டின்போது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினை சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது அதை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இத்தொடர்பாக டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உக்ரைன் கடற்படையினரை ரஷ்யா கைது செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சந்திப்பை ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளார்

கனமழை பெய்தபோது அவர்கள் தப்பிச் சென்றதாக அந்நாட்டு சட்ட அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இதுவரை நான்கு கைதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா அயர்லாந்தையும் இங்கிலாந்து சீனாவையும் எதிர்கொள்கின்றன இந்தியா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெல்ஜியத்தில் எதிர் கொள்கிறது